நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டம் ஜம்மு கஷ்மீர் மணிப்பூர் உத்ரகாண்ட் நாகலாந்து ஆகிய நான்கு மாநிலங்களில் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது சுமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் திரு அமர்சிங் இன்று சிங்கப்பூரில் மருத்துவமனை ஒன்றில் காலமானார் அவருடைய மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் கிரேன் ஒன்று உடைந்து விழுந்து ஏற்பட்ட

புதிய கண்டுபிடிப்புகளுக்கான திறன் போட்டியின் இறுதிக்கற்று மாணவர்களுடன் இன்று அவர் கலந்துரையாடினார்

நமது கல்வி முறை நவீனமாக உருவெடுப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் கூறினார் இந்த கல்விக் கொள்கையின் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளும் மேலும் வளர்ச்சியடையும் என்றும் அவர் தெரிவித்தார் அறிவுசார் வளர்ச்சி மட்டுமன்றி ஒற்றுமையை ஊக்குவிப்பதற்கும் இது உதவிடும் என்று திரு நரேந்திரமோடி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கோவையைச் சேர்ந்த மாணவர்களுடனும் அவர் கலந்துரையாடினர் அப்போது வணக்கம் என்று கூறி தமது கலந்துரையாடலை பிரதமர் தொடங்கினார்

இந்த ஆய்வின் மூலம் புதிதாக நோய் தொற்று ஏற்படாதவாறு தவிர்க்க இது உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்த ஆய்வுகள் நோய் தொறறு உள்ளதா என்பதை கண்டறிவதற்கு எளிய முறையில் உதவி செய்திடும் என்றும் தடுப்பூசி கண்டறிவதற்கான ஆய்வுக்கும் இது உதவும் என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

பாதிக்கப்பட்ட நபர்கள் பெரும்பாலும் எந்தவித அறிகுறியும் இல்லாதவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் இன்று ஒரே நாளில் அதிகபட்சமாக ஏழாயிரத்து பத்து போ குணமடைந்து வீடு திரும்பினர்

இதனிடையே தமிழகத்தில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக நாளை மாநிலம் முழுவும் எவ்வித தளா்புமின்றி முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது பால் விநியோகம் மற்றும் மருத்துவம் சாா்ந்த பணிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அரசின் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு புகாழாரம் சூட்டியுள்ளார் சுய ராஜ்யம் எனது பிறப்புரிமை என்ற திலகரின் முழக்கம் நாட்டு மக்கள் அனைவரையும் எழுச்சிக் கொள்ள செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் திலகர் அறிவாற்றல் மிக்கவராகவும் துணிச்சல் கொண்டவராகவும் நீதித்துறையில் நிபுணத்துவம் திகழ்ந்தவராகவும் திகழ்ந்தார் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்நாளையொட்டி புதுதில்லியில் மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திலகின் முழக்கம் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் பொனனெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை என்றும் குறிப்பிட்டாா் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் திலகர் விடுதலைப் போராட்ட வீரர் மட்டுமல்லாது சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் சுமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் திரு அமர்சிங் இன்று சிங்கப்பூரில் மருத்துவமளை ஒன்றில் காலமானார்

சமீபத்தில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அவா் சில மாதங்களாக நோய்வாய்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார் தற்போது மாநிலங்களவையில் உறுப்பினராக பணியாற்றி வரும் திரு அம்சிங் சுமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு முலாயம்சிங் யாதவுடன் நீண்டகாலமாக நட்பில் இருந்தவர் அந்த கட்சியின் பல பொறுப்புகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய மறைவுக்கு குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத்கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திரமோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அண்சிங் மரணம் தமக்கு துக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் நாடாளுமன்ற அரசியலில் மிகுந்த அனுபவம் மிக்கவர் என்றும் குடியரசுத் தலைவர் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிரதம் ் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கடந்த பல ஆண்டுகளாக நாட்டின் முக்கிய அரசியல் நகர்வுகளில் அருகாமையில் இருந்து கண்டவர் என்றும் பல்வேறு துறைகளில் நண்பர்களைக் பெற்றிருந்தவர் அமர்சிங் என்றும் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குலாம்நபி ஆஸாத் அமர்சிங் மறைவுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார் பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மன்ப்பான்மையை உருவாக்கும் விதத்தில் வித்யார்த்தி விஞ்ஞான் அறிவியல் போட்டிகளை அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் இன்று தொடங்கி வைத்தார்

இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் மாணவர்களிடையே பொதிந்துள்ள அறிவியல் திறமைகளை வெளிக்கொண்டுவரும் வகையில் இந்த ஆய்வுகள் இருக்கும் என்றம் அவர் தெரிவித்தார் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு மாணவா்களின் இந்த திறமைகள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டா் உலக தரம் வாய்ந்த அறிவை பெரும் விதத்தில் பிரதம் திரு நரேந்திரமோடியின் தலைமையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப் பட்டுள்ளதாக டாக்டர் ஹர்ஷவா்தன் தெரிவித்தாா் நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டம் ஜம்மு கஷ்மீர் மணிப்பூர் உத்ரகாண்ட் நாகலாந்து ஆகிய நான்கு மாநிலங்களில் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது

தேசிய உணவு பாதுகாப்பு சுட்டத்தின் கீழ்

மத்திய உணவு அமைச்சள் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளாா்

இதில் ஒன்பது பேர் சும்பவ இடத்திலேயும் இரண்டு பேர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு வினய் சந்த் தெரிவித்துள்ளார் இந்த பெரிய கிரேனை அமைத்து சோதனை ஒட்டம் மேற்கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது விபத்து நடந்த இடத்தில் பாதுகாப்பு துறையைச் சேந்தவா்கள் உடனடியாக மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்ள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாவும் அம்மாநில சுற்றுவாத்துறை அமைச்சள் திரு அவந்தி ஸ்ரீநிவாஸ் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தமக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக அம்மாநில முதலமைச்சா் திரு ஜெகன்மோகன்ரெட்டி தெரிவித்துள்ளார் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பக்ரித் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது

ஜம்மு கஷ்மீர் எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் இன்று அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பாலக்கோடு எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கி மற்றும் மோட்டார் குண்டுகளைக் கொண்டு தாக்குதல் நடத்தினர் இதற்கு ராணுவத்தினா் தக்க பதிவடி கொடுத்தனா் இதில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார்